நரேந்திர மோடி கூறியுள்ளார் பிரதமர் இன்று மன் கீ பாத் நிகழ்ச்சியில் கொரோனா தாக்குதலில் இருந்து குணமடைந்தவர்கள் மற்றும் அத்தியாவசிய சேவையில் ஈடுபட்டுள்ளவர்களுடன் கலந்துரையாடினார்

புதுச்சேரியில் பெரிய மார்க்கெட் மூடப்பட்டு காய்கறி மொத்த வியாபாரிகள் புதிய பேருந்து நிலையத்தில் செயல்பட அனுமதிக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு

நாராயணசாமி தெரிவித்துள்ளார் இனி விரிவான செய்திகள் கொரோனா வைரசை முறியடிக்க சமூக இடைவெளியை பராமரிப்பதும் பொது ழுடக்க விதிமுறைகளை முறையாக பின்பற்றுவதுமே திறம்பட்ட வழி என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் இன்று அகில இந்திய வானொலியின் மன் கீ பாத் நிகழ்ச்சி மூலம் மக்களுடன் தம் எண்ணங்களை பகிர்ந்து கொண்ட அவர் ஒவ்வொரு இந்தியரின் மனஉறுதியும் சுயகட்டுப்பாடுமே நடப்பு நெருக்கடியை சரியாக எதிர் கொள்ள உதவும் என்றார் கொரோனா வைரசுக்கு எதிரான போராட்டம் வாழ்வா சாவா என்ற போராட்டமாக அமைந்து விட்டதன் காரணமாகவே பொது முடக்கம் அறிவிக்கப் பட்டதாகவும் இதை தவிர வேறு வழி இல்லை என்பதால் பொது முடக்கத்தால் ஏற்படும் அசவுகரியங்களுக்காக மக்கள் தம்மை மன்னிக்க வேண்டும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் பொது முடக்க விதிமுறைகளை மீறினால் வாழ்க்கையுடன் விளைடுயாடுவதற்கு ஒப்பாகும் என்று அவர் கூறினார் கடினமான இத்தருணத்தில் ஏழைகள் மீது நாம் காட்டும் இரக்கம் வழக்கத்தை விட அதிகமாக இருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் பிரதமர் இந்நிகழ்ச்சியின் போது கொரோனா வைரசுக்கு எதிரான போரில் நேரடியாக ஈடுபட்டுள்ள சிலருடன் உரையாடி அவர்களுக்கு ஊக்கம் ஊட்டினார் தன்னலமற்ற சேவை உணர்வுடன் நோயாளிகளின் நலனுக்காக பாடுபடுவோரே நல்ல மருத்துவர்கள் என்றும் மனித நேயத்தின் மறு வடிவம் தான் செவிலியர்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார் டெல்லியை சேர்ந்த டாக்டர் நிதேஷ் குப்தா மன் கீ பாத் நிகழ்ச்சியில் பிரதமரிடம் பேசுகையில் மருத்துவமனைகளுக்கு அரசு வழங்கும் உதவிகளுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார் கொரோனா நோயாளிகளை குணப்படுத்துவதில் தமது அனுபவங்களை புனேயை சேர்ந்த டாக்டர் போர்ஸ் பிரதமரிடம் பகிர்ந்து கொண்டார் கொரோனா வைரஸ் தாக்குதலில் இருந்து குணமடைந்த ஐடி ஊழியர் ராம்கம்ப்பா தேஜா உடன் இந்நிகழ்ச்சியில் பிரதமர் பேசுகையில் டாக்டர்கள் சொற்படி நடந்து கொண்டதன் காரணமாகவே ராம் தற்போது இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பி இருப்பதாக கூறினார் குடும்பத்துடன் கொரோனா வைரஸ் துன்பத்திற்கு ஆளான ஆக்ராவை சேர்ந்த அசோக் கபுருடன் பிரதமர் பேசுகையில் பீதி அடையாமலேயே கொரோனா வைரசை முறியடிக்க முடியும் என்றார் கொரோனா வைரஸ் அபாயத்திற்கு இடையிலும் மக்களுக்கான அத்தியாவசிய சேவைகளில் தொடர்ந்து ஈடுபட்டுள்ள ஒவ்வொருவரும் ஹீரோக்கள் தான் என்று பிரதமர் குறிப்பிட்டார் அத்தியாவசியப் பொருட்கள் தடையின்றி கிடைப்பதை உறுதிப்படுத்துவதற்காக அயராது உழைத்து வரும் ஓட்டுனர்கள் தொழிலாளர்கள் சிறு மளிகை கடைக்காரர்கள் மற்றும் இ வர்த்தக நிறுவனங்களின் டெலிவரி ஆட்கள் உட்பட பல ஹீரோக்களை கொரோனா வைரஸ் உருவாக்கி இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் இவர்களும் சேவைக்கு இடையிலேயே சமூக இடைவெளியை பராமரித்து தங்களின் உடல் நலத்தை பாதுகாத்து கொள்ளுதல் அவசியம் என்று அவர் வலியுறுத்தினார் சமூக இடைவெளி என்பது இட ரீதியிலான விலகலே தவிர உணர்வு ரீதியிலான இடைவெளி அல்ல என்று திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டார் உண்மையில் ஏற்கனவே உள்ள சமூக உறவுகளை வலுப்படுத்திக் கொள்வதற்கான தருணமே இது என்றும் அவர் கூறினார் பழைய நண்பர்களை தொடர்பு கொள்ளவும் புத்தகம் படிக்கவும் இசை கற்கவும் நல்ல வாய்ப்பாக பொது முடக்க விடுமுறையை பலர் பயன்படுத்தி வருவதை பிரதமர் சுட்டிக் காட்டினார் இது தொடர்பாக ராஜஸ்தான் மாநிலம் கோட்டாவை சேர்ந்த யஷ்வர்தன் குருகிராமை சேர்ந்த ஆர்யமான் ஜார்கண்டை சேர்ந்த சூரஜ் கொல்கத்தாவை சேர்ந்த வசுதா உள்ளிட்டோர் நமோ ஆப் மொபைல் செயலியில் வெளியிட்டுள்ள கருத்துக்களையும் பிரதமர் பகிர்ந்து கொண்டார் பொது முடக்க காலத்தில் மக்கள் வீடுகளை விட்டு வெளியே வராமல் தங்களை தாங்களே உள்ளாய்வு செய்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார் வீட்டிற்குள்ளேயே செய்யத் தகுந்த உடற்பயிற்சிகள் மற்றும் யோகாசனங்கள் குறித்து சில வீடியோ படங்களை தாம் வெளியிட இருப்பதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்தார் இன்று தங்களின் சொந்த பாதுகாப்பிற்காக வீட்டிற்குள் முடங்கி இருக்கும் அதே இந்தியர்கள் நாட்டின் முன்னேற்றத்திற்காக எல்லா தடைகளையும் உடைத்து கொண்டு வெளியே வரும் நாள் விரைவிலேயே வரும் என்றும் அவர் குறிப்பிட்டார்

ராம் நாத் கோவிந்த் திற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துள்ளார் இது நாட்டு மக்களை சரியான திசையில் அழைத்து சென்று ஊக்கமளிப்பதாக அமையும் என்று ட்விட்டரில் அவர் கூறியுள்ளார்

இதற்கிடையே பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பெட்ரோலியத் துறை அமைச்சர் திரு

ராஜ்நாத் சிங் ஒப்புதல் அளித்துள்ளார்

நிதித்துறை பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் திரு நாராயணசாமி அக்கவுண்ட் வோட்டை அவையில் தாக்கல் செய்வார்

வையாபுரி மணிகண்டன் இன்று பேரவைச் செயலரிடம் மனு கொடுத்துள்ளார் புதுச்சேரியில் அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்காக மக்கள் ஒரே இடத்தில் கூடுவதை தவிர்க்கும் வகையில் பெரிய மார்க்கெட் நாளை முதல் மூடப்படும் என்றும் மொத்த வியாபாரிகள் காய்கறிகளை புதிய நிலையத்திலேயே இறக்கி அங்கிருந்தே சில்லரை பேருந்து விநியோகிக்கலாம் வியாபாரிகளுக்கு என்றும் முதலமைச்சர் திரு நாராயணசாமி தெரிவித்துள்ளார் குறித்து இன்று இது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் புதுச்சேரி மக்கள் நிலைமையின் தீவிரத்தை புரிந்து கொள்ளாமல் தெருக்களில் அலைவது வேதனைக்குரியது என்றும் மக்கள் தேவையின்றி வெளியே வருவதை தடுக்க நேர முறை கடைபிடிப்பது பற்றி முடிவெடுக்கப்படும் என்றும் கூறினார்

நாராயணசாமி இன்று கோரிமேட்டில் உள்ள வீடற்றோர் காப்பகத்திற்கு நேரில் சென்று கொரோனா நிலவரங்கள் காரணமாக அங்கு தங்க வைக்கப்பட்டுள்ள வெளிமாநில தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் அடிப்படை வசதிகளை ஆராய்ந்தார் இவர்களுக்கு உணவு மற்றும் முக கவசங்களையும் முதலமைச்சர் வழங்கினார்

புதுச்சேரியில் துப்புரவு பணியாளர்கள் நாடோடிகள் மற்றும் நடைபாதை வாசிகளுக்கு இன்று முதல் பொது முடக்கம் முடியும் வரை தமது சொந்த செலவில் உணவு பொட்டலம் வழங்க முதலமைச்சர் திரு நாராயணசாமி ஏற்பாடு செய்துள்ளார் உணவு ஒரு வீட்டில் சமைக்கப்பட்டு அலுவலர்கள் மூலம் விநியோகிக்கப்படும் என்று அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன புதுச்சேரியில் உழவர்கரை நகராட்சி நிர்வாகம் மகளிர் சுய உதவிக் குழுக்கள் மூலம் சானிடைசர் உற்பத்தியில் ஈடுபட்டு வருகிறது

மீண்டும் தலைப்புச் செய்திகள் கொரோனா வைரசை முறியடிக்க சமூக இடைவெளியை பராமரிப்பதும் பொது முடக்க விதிமுறைகளை பின்பற்றுவதுமே திறம்பட்ட வழி என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

மொத்த புதுச்சேரியில் பெரிய மார்க்கெட் மூடப்பட்டு காய்கறி வியாபாரிகள் புதிய பேருந்து நிலையத்தில் செயல்பட அனுமதிக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு

நாராயணசாமி தெரிவித்துள்ளார்